குடியரசுத்தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோவிட் நோய்த்தொற்று குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் சென்னை மாநகராட்சி மண்டல மற்றும் கண்காணிப்பு அலுவலர்களுடன் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

செல்லூர் கே ராஜு தெரிவித்திருக்கிறார்

இதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பதரை மணிக்கு பிராந்திய மொழிகளில் குடியரசுத்தலைவரின் உரை ஒலிபரப்பாகும்

நரேந்திரமோடி டில்லி செங்கோட்டையில் நாளை காலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து இராணுவ படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்

எடப்பாடி கே

எடப்பாடி கே

இதன்மூலம் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் தனிமையில் இருந்தாலும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் வருவதோடு தீவிர நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது

இத்துடன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தொழுதூர் கிராமத்தில் மூன்றேமுக்கால் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மக்காச்சோளம் மதிப்புக் கூட்டும் மையத்தையும் திறந்து வைத்தார்

சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே

இதன்படி மதுரை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் திரு டேவிட்சன் சென்னை குற்றப்பிரிவு காவல்துறை தலைவர் திரு சங்கர் நெல்லை மாநகர சட்டம் ஒழுங்கு காவல் துணை ஆணையர் திரு சரவணன் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி தீபா கணிகர் சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு தலைமைக் காவலர் திரு

காமராஜ் கோவிட் நோய்த்தொற்று குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் சென்னை மாநகராட்சி மண்டல மற்றும் கண்காணிப்பு அலுவலர்களுடன் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மருத்துவ பரிசோதனை செய்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவும் தொற்று தென்படுபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து வீடு திரும்பும் வரை தீவிரமாக கண்காணிக்கவும் மக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொற்று பரவாமல் தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அலுவலர்களிடம் அமைச்சர் வலியுறுத்தினார்

தமிழகம் கோவிட் இல்லா மாநிலமாக உருவெடுக்க பொதுமக்கள் அரசுக்கு உரிய ஒத்துழைப்பு நல்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

செல்லூர் கே

வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பாக நடைபெறும் பணிகள் குறித்து அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் தமிழகத்தில் இந்த ஆண்டு விவசாயிகள் அதிகளவில் பயிர் சாகுபடி செய்திருப்பதை அடுத்து கூடுதலாக பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கான மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு

கருப்பண்ணன் ஆகியோர் இன்று தண்ணீர் திறந்து வைத்தனர்

ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவின் போது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய ஆட்சித்தலைவர் மருத்துவர் தனியார் நிறுவனம் அரசு சாரா தொண்டு நிறுவனம் சமூகப் பணியாளர் சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கி பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம் இதன்படி மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறந்த சேவை ஆற்றிய திருச்சி உய்யகொண்டான் திருமலை சண்முகா நகரைச் சோ்ந்த திரு

கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கண்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆடிவெள்ளி பெருந்திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இன்று நடைபெற்றன